தமிழகசட்டப்பேரவைத் வாக்குப்பதிவுக்குத் தேர்தல் தேவையானஅனைத்தமுன்னேற்பாடுநடவடிக்கைகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுவருகின்றன தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதைதடுப்பதற்கானகண்காணிப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகதேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையேயானமகளிர் நட்புணர்வு கால்பந்துபோட்டி இன்றுநடைபெறுகிறது இனிவிரிவானசெய்திகள் தமிழகசட்டப்பேரவைதேர்தலுக்கானவாக்குப்பதிவு நாளைநடைபெறவுள்ளநிலையில் அதற்குத் தேவையானஅனைத்தமுன்னேற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகதேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

வாக்காளர் அடையாளஅட்டை இல்லாதவர்கள் கேர்கல் ஆணைத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளமாற்றுஆவணங்களைபயன்படுத்திவாக்களிக்கலாம் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரிமக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கானவாக்குப்பதிவும் நாளைநடைபெறுகிறது

ஊபர் நிறுவனத்துடன் இணைந்துதேர்தல் ஆணையம் இந்தசேவையைவழங்குகிறது சென்னன திருச்சிமற்றும் கோவைஆகியநகரங்களில் இந்தசேவைவழங்கப்படுவதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது மின்னணவாக்குப்பதிவு எந்திரங்களைவாக்குச் சாவடிகளுக்குஅனுப்பும் பணிதொடர்ந்துநடைபெற்றுவருகிறது இப்பணி இன்றுமாலைக்குள் நிறைவடையும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது

பிரகாஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

பறக்கும் படையினரும் வாகனசோதனையைதீவிரப்படுத்தியுள்ளனர்

நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடிதலைமையில் நடைபெற்றஉயர்நிலைக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது

கைகளைசோப்பு போட்டுஅடிக்கடிகழுவுவதுபோன்றவற்றைவலியுறுத்தும் வகையில் இந்த இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்றுமத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

சத்தீஷ்கரில் நக்ஸலைட்டுகளுக்குஎதிரானநடவடிக்கைகள் தொடரும் என்றுஅம்மாநிலஅரசுஅறிவித்துள்ளது

மகாராஷ்ட்டிராவில் செயல்பாட்டில் உள்ள இரவு நேரஊரடங்கு இம்மாதம் இறுதிவரைநீட்டிக்கப்படுவதாகஅறிவித்துள்ளஅம்மாநிலஅரசுபல்வேறுகட்டுப்பாடுகளையும் இன்றுமுதல் அமல்படுத்தியுள்ளது

இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையேயானமகளிர் நட்புணர்வு கால்பந்தபோட்டி இன்றுநடைபெறுகிறது உஸ்பெகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்தியநேரப்படிமாலைநான்கரைமணிக்குதொடங்குகிறது